தளபதி ஏர்சீ

தூய்மை இந்தியாவிற்காக பணியாற்றிய மக்களிடையே கலந்துரையாடும் அந்நாளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

பேல் போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி விமானப்படையின் போர்திறன் மேம்படுத்தப்படுவதாக விமானப்படை தலைவர் ஏர்சீ

புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சீனஅரசு அந்நாட்டு விமானபடையை நவீனமயமாக்கும் நடவடிக்கைகளில் முனைப்புடன் ஈடுபட்டுவருவதை சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் இந்திய விமானப்படையிலும் அதிநவீன ஆயுதங்களை இணைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார்

புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மத்தியஅரசின் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்களின் ஒரு பகுதியாக மாற்றுத் திறனாளிகளின் நலனுக்கு தனி கவனம் செலுத்தப்படுவதாக தெரிவித்தார் பொலிவுறு நகரங்களின் கீழ் திட்டமிடல் நிலையிலேயே மாற்றுத்திறனாளிகளின் பயன்பாட்டிற்காக சாய்வுதளங்கள் போன்றவை ஏற்படுத்துவதை உறுதிசெய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்

இவ்வழக்கை விசாரித்துவரும் நீதிபதி விஜய் மல்லையா அடைக்கப்படும் மும்பை சிறைச்சாலையை அங்கிருந்து காணொலிமூலம் ஆய்வு செய்கிறார்

வேகமாக பரவிவரும் ஆபத்தான மோமோ சேலஞ்ச் குறித்து எச்சரித்த மத்திய அமைச்சகம் குழந்தைகளின் மொபைல் விளையாட்டுகளை கண்காணிக்கும் மென்பொருள்களை பயன்படுத்தி அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்கவேண்டும் என்றும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

விநாயகப் பெருமான் அவதரித்த இத்திருநாளில் அவரின் திருவருளால் மக்கள் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என வாழ்த்தியுள்ளார் இதனிடையே பிள்ளையார் சிலைகள் விற்பனை களைகட்டியுள்ளது கற்றுச்சூழலை கருத்தில்கொண்டு பிள்ளையார் சிலைகள் ரசாயண பொருட்களை பயன்படுத்தாமல் வடிவமைக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இந்நிலையில் கிருஷ்ணகிரியில் குற்றுச்சூழலை பேணும் வகையில் மரவள்ளிக்கிழங்கு கூழால் வடிவமைக்கப்பட்ட சிலைகளின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது

மாநிலத்தில் பொதுவிநியோக திட்ட தேவைக்கு போதுமான புழுங்கல் மற்றும் பச்சரிசி கையிருப்பில் உள்ளதாகவும் சர்க்கரை கோதுமை பருப்பு பாமாயில் ஆகிய மானிய விலை பொருட்கள் உடனுக்குடன் அங்காடிகளுக்கு நகர்வு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

விடுபட்ட அட்டைகள் தொடர்பான தகவல்கள் முழுமையாக கிடைத்தபின்னர் எஞ்சியவர்களுக்கும் அவை வழங்கப்படும் என்றார்

நெல்கொள்முதல் இம்மாதமும் தொடர்ந்து செயல்பட மத்தியஅரசிடம் உத்தரவு பெறப்பட்டிருப்பதாக கூறினார்

கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்று கூறினார் உள்ளாட்சி துறையில் ஊழல் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் முறைகேடுகள் நடைபெற்றதாக நிரூபித்தால் அமைச்சர் மற்றும் கட்சி பதவியிலிருந்து விலக தாம் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார்

திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எம்

திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார்துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளைமறுநாள் நடைபெற உள்ளது

ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் ஹாங்காங்கும் பி பிரிவில் ஆ